காணொலி காட்சி வாயிலாக இன்று கலந்து கொள்கிறார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு செய்கிறார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று மும்பை மற்றும் தில்லி அணிகள் மோதுகின்றன

இம்மாநாடு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது இந்த அமைப்பின் முழுநேர உறுப்பினராக இந்தியா சேர்க்கப்பட்ட பிறகு மூன்றாவது முறையாக இம்மாநாட்டில் பங்கேற்கவுள்ளது

பிரிக்ஸ் அமைப்பின் முதலாவது நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டம் ரஷ்ய நிதியமைச்சர் தலைமையில் நேற்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது இதில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொருளாதார ரீதியாக வளரும் நாடுகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதிலும் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் டிஜிட்டல் பொருளாதார வரிவிதிப்பு பிரச்சினைக்கு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தீர்வுகாண்பதன் மூலமே நியாயமான செயல்பாடு மற்றும் நீடித்த வரிவிதிப்பு முறைகளை உறுதிப்படுத்த முடியும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பேருந்துகளில் தீ விபத்து ஏற்பட்டால் அதனை முப்பது வினாடிகளில் கண்டறிந்து ஒரு நிமிடத்திற்குள் அனைக்கும் கருவி ஒன்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் செயல்முறை விளக்கத்தை புதுதில்லியில் நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நூத் சிங் சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்சரி ஆகியோர் பார்வையிட்டனர்

முன்னதாக புதுதில்லியில் உள்ள டிஅர்டிஒ பவனில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணையின் மாதிரியையும் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார் நாடு முழுவதும் கோவிட் ஊரடங்கால் மூடப்பட்ட அருங்காட்சியகங்கள் மிருக்காட்சி சாலைகள் இன்று திறக்கப்படுகின்றன இதையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மத்திய கலாச்சாரத்துறை இணையமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டோல் ஆய்வு செய்கார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மேற்கொள்ளும் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பொது மக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார்

திரையரங்குகளில் ஐம்பது சதவீத இருக்கைகளுக்கு மட்டுமே ரசிகர்களை அனுமதிக்க வேண்டும் ஒவ்வொரு காட்சி முடிவடையும்போதும் கிருமிநாசினி கொண்டு திரையரங்கை குத்தப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்றுகாலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது

கோவிட் தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சமூக இடைவெளியை பின்பற்றுவதை உறுதி செய்யும் விதமாக விரிவாள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன

தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணைய இணையதளம் மற்றும் செல்போன் செயலிகள் மூலமாக அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை வாக்கு எண்ணிக்கை நிலவரம் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுவரும் கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு செய்கிறார்

மேலும் தொழில் முனைவோர் மகளிர் சுயஉதவிக் குழுவினர் மற்றும் விவசாய பிரதிநிதிகளுடனும் முதலமைச்சர் கலந்துரையாடவுள்ளார் இதனைத் தொடர்ந்து நாளை தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலும் முதலமைச்சர் ஆய்வு செய்யவுள்ளார் தமிழகத்தில் விவசாயிகளுக்கான அரசின் நலத்திட்டங்களை மேலும் வெற்றிகரமாக செயல்படுத்தமாறு வேளாண் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியுள்ளார் அமைச்சர் துரைகண்ணு மறைவைத் தொடர்ந்து வேளாண்துறை பொறுப்புகளை ஏற்றுள்ள திரு கே பி அன்பழகன் நேற்று தோட்டக்கலை வேளாண் விற்பனைத் துறை வேளாண் பொறியியல் துறை மற்றும் சர்க்கரை துறையில் செயல்படுத்தப்பட்டுவரும் திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து தலைமைச் செயலகத்தில் ஆய்வு செய்தார் அப்போது பேசிய அவர் நுண்ணீர் பாசனத் திட்டங்கள் மகத்துவ மையங்கள் தேசிய தோட்டக்கலை இயக்கம் மற்றும் வேளாண் விளைபொருட்களை மதிப்புக்கூட்டுப் பொருளாக மாற்றி சந்தைப்படுத்தும் பணிகளையும் முனைப்புடன் செயல்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் கரூரில் மேற்கொள்ளப்பட்டுவரும் புறவழிச்சாவைப் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் அதனைச் கற்றியுள்ள கிராமப் பகுதிகளில் உள்ள மக்கள் சப்தம் இல்லாத மாசு ஏற்படுத்தாத வகையில் பசுமை தீபாவளியாக கொண்டாடுமாறு வனத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது

தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் திட்டமிடல் இயக்கம் சார்பில் கிராம வளர்ச்சித் திட்டம் குறித்த இரண்டு நாள் பயிற்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் பி கார்த்திகா நேற்று தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் ஊராட்சி மன்றத் தலைவர் உள்ளிட்ட ஒன்பது உறுப்பினர் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அமெரிக்காவில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அந்நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோ எபடன் அமைத்துள்ள சிறப்புப் பணிக்குழுவிள் இணைத் தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த டாக்டர் விவேக் மூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார் மியான்மர் நாடாளுமன்றத் தேர்தலில் தற்போதைய ஆளுங்கட்சியான திருமதி ஆங்சான் சூ கி யின் ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சி அறுதிப்பெரும்பான்மைய தக்கவைக்கும் நிலையில் உள்ளதாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்திற்குட்பட்ட கிர்னி வனப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது தீவிரவாதிகளின் பதங்குமிடம் ஒன்று அழிக்கப்பட்டது சும்பவ இடத்திலிருந்து நவீன தப்பாக்கிகள் மற்றும் ஏராளமான வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் உதவிப் பேராசிரியர்களை நியமிப்பதற்கான அறிவிப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு கிராணைட் மற்றும் மணல் உள்ளிட்ட கணிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க மாநில மற்றும் மாவட்ட எல்லைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று மும்பை மற்றும் தில்லி அணிகள் மோதுகின்றன இப்போட்டி துபாயில் இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது